வழித்தடத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி மூலம் துவக்கிவைத்தார்

நிர்மலா சீதாராமன் சென்னையில் இன்று விரிவாக எடுத்துரைக்கிறார்

இருநாடுகளுக்கு இடையே தெற்காசியாவின் முதலாவது பெட்ரோலிய குழாய் வழித்தடத்தை நேபாள பிரதமர் கே

ஷர்மா ஒலியுடன் இணைந்து காணொலி மூலம் இன்று துவக்கி வைத்த அவர் இந்திய நேபாள் உறவுகள் பல்வேறு துறைகளில் மேலும் வலுப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த இந்த குழாய் வழித்தடத்தால் பெட்ரோலிய போக்குவரத்து செலவு கணிசமாக குறையும் என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார் மிகக்குறுகிய காலத்தில் இந்த பெட்ரோலிய வழித்தடம் உருவாக்கப்பட்டிருப்பது ஒரு சாதனை என பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் அண்டை நாடு என்ற முறையிலும் நட்பு நாடு என்ற முறையிலும் நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய நேபாள பிரதமர் கே

ஷர்மா ஒலி இந்தியாவுடனான நேபாளத்தின் ஒத்துழைப்பு மிக ஆழமானது என்று சுட்டிக்காட்டி இந்தியாவின் ஆதரவிற்கு நன்றி தெரிவித்தாா்

தமது ஐஸ்லாண்ட் பயணத்தை முடித்துக்கொண்டு குடியரசுத்தலைவா் நாளை ஸ்விட்சர்லாந்து செல்கிறார்

பல்வேறு பிரிவுகளில் மத்திய அரசின் செயல்பாடு குறித்து இதில் விளக்கம் அளிக்கும் நிதியமைச்சர் இதுதொடர்பான செய்தியாளர்களின் கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறார் பல துறைகளில் நிதி நெருக்கடி காணப்படும் இத்தருணத்தில் தேசிய பொருளாதாரத்திற்கு உத்வேகம் அளிக்கும் மத்திய அரசின் சிறப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர் விரிவாக எடுத்துரைக்கிறார்

தர்மேந்திர பிரதான் பங்கேற்கிறார் வளத்திற்கு ளிசக்தி என்பதை கருப்பொருளாகக் கொண்டு நடைபெறும் இந்த மாநாட்டில் ஆசிய பகுதிகளில் ளிசக்தி பயன்பாட்டின் நிலை குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது

முன்னதாக திரு தர்மேந்திர பிரதான் ஐக்கிய அரபு அமீரக ளிசக்தி துறை அமைச்சர் சுஹேய்ல் முகமதுவுடனும் ஆலோசனை மேற்கொண்டார்

சிங் தெரிவித்துள்ளார் ஹைதராபாத் அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில் இதன்படி முன் அறிவிப்பற்ற மின்தடை குறைந்த மின்னழுத்தம் உள்ளிட்ட புகாாகள் பெறப்பட்டால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடம் அபராதம் வசூலிக்கவும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது என்றார்

எடப்பாடி

அந்நாட்டின் சிறந்த தொழில்நுட்பங்கள் கிராம நகர கட்டமைப்புகளை நடைமுறைப்படுத்தி நாட்டிலேயே தமிழகத்தை முதன்மை மாநிலமாக முன்னெடுத்துச்செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்றாா் வெளிநாடுவாழ் தமிழர்களின் முதலீடுகளை ஈர்க்க யாதும் ஊரே என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் தமது இந்த பயணம் தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாகம் சார்ந்த அறிவுசார் புரிதலுக்கு உதவிகரமாக அமைந்ததாக எடுத்துரைத்தார் இப்பயணம் வெற்றிகரமாக அமைய உதவிய வெளிநாடுவாழ் தமிழர்கள் தொழில் அமைப்பினர் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தன்னார்வலர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு நன்றிகளை உரித்தாக்கிக்கொள்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

இந்நன்நாளில் அனைவரிடமும் அன்பு அமைதி சகோதரத்துவம் ஆகியவந்றை பின்பற்றி மக்கள் அனைவரும் ஜாதி மத பேதங்களை களைந்து ஒற்றுமையுடன் இன்புற்று வாழ வாழ்த்தியுள்ளார் பாமக நிறுவனத்தலைவர் டாக்டர்

ராமதாஸ் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மமம பாலகிருஷ்ணன் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு பதிலாக தமிழகத்தில் நலிவடைந்த தொழிற்சாலைகளுக்கு புத்துயிர் ஊட்டி வேலை வாய்ப்புகளை இழந்துள்ள மக்களுக்கு மறுவாழ்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு

தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து ஊர்களிலும் பொதுமயானம் அமைக்கப்படுவதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தாா்

இதனிடையே கல்லணையிலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் நீச்சல் செல்

திருச்சி மாவட்டத்தில் மின்னணு கழிவு மேலாண்மை திட்டத்தின்கீழ் மின்னணு கழிவுகளை பிரித்தெடுத்து மறுசுழந்சி செய்யும் தொழிந்சாலைகளின் விபரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது

நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவமனையில் தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை சார்பில் தீ விபத்து தடுப்பு விழிப்புணர்வு பயிற்சி ஒத்திகை இன்று நடைபெற்றது

விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது